நரேந்திர மோடி நாளை மாலை கலந்துரையாடல் நடத்த இருக்கிறார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கை இன்று பத்தரை லட்சத்தை தாண்டியுள்ளது பக்ரீத் திருநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சிறுபான்மை சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திர மோடி நாளை மாலை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபையின் ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்த இருக்கிறார் மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டு பிடிப்பதற்கான வாய்ப்பாக தேசிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஹேக்கத்தான் போட்டியின் இறுதிப் போட்டிகள் ஆன்லைன் மூலம் நடைபெறும்

பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது புதிய கல்வி கொள்கை குறித்தும் உரையாற்ற இருக்கிறார்

புதிய கல்விக் கொள்கை உலக அளவிலான அறிவுசார் வல்லரசாக இந்தியா வை மேம்படுத்தும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவுக்கு அளித்த பிரத்தியேக பேட்டியில் கூறியுள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கை இன்று பத்தரை லட்சத்தை தாண்டியுள்ளது

பக்ரீத் திருநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சிறுபான்மை சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கொரோனா நிலவரங்கள் காரணமாக பக்ரீத் திருநாளை உரிய முறையில் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் பொது முடக்கத்தால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு இயன்ற எல்லா உதவிகளையும் அனைவரும் வழங்க வேண்டும் என்றும் இயல்பு நிலை திரும்பத் தொழ வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது செய்தியில் கூறியுள்ளார் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கான அரிசியும் ஹஜ் பயணிகளுக்கான நிதி உதவியும் முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்பட்டு வந்த நிலையில் இவ்வாண்டு இந்த உதவிகள் அரசுத் திட்டங்களாக மாற்றப்பட்டு பட்ஜெட்டில் சேர்க்கப் பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளார்

அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் உள்ளிட்டவர்களும் பக்ரீத் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் புதுச்சேரியில் சுகாத்ரத் துறையும் குயவர்பாளையம் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையமும் இணைந்து காமராஜர் சாலையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் கொரோனா பரிசோதனை இன்று நடத்திய திரு

நாராயணசாமி தொடக்கி வைத்தார் கொரோனா நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களில் வசிப்பவர்கள் உட்பட ஏராளமான பொது மக்கள் இம்முகாமில் கலந்துகொண்டு கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர் பிப்டிக் தலைவர் திரு

சிவா தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் கொரோனா பொறுப்பு மருத்துவர் டாக்டர் ஜான்சன் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த கொரோனா நோயாளி ஒருவர் நேற்று இரவு உயிர் இழந்தார்

மோகன்குமார் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியின் காரைக்கால் பண்பலை வானொலி நிலையத்தின் இயக்குனர் முனைவர்

சுவாமிநாதன் இன்று பணியில் இருந்து ஓய்வு பெற்றார்

ஏற்கனவே போர்ட் ப்ளேர் புதுச்சேரி கோயம்புத்தூர் மற்றும் கொடைக்கானல் வானொலி நிலையங்களிலும் அவர் பணி புரிந்துள்ளார் இளைஞர்களின் மொழிப் புலமை மற்றும் திறன் மேம்பாட்டில் வானொலி யின் பங்கு குறித்த ஆராய்ச்சிக்காக பாராட்டு சான்றிதழும் பெற்றவர் திரு

வேல்ராம்பேட் டைச் சேர்ந்த அந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்து போது பக்கத்தில் வந்த மற்றொரு பைக் உரசியதால் கீழே விழுந்த நிலையில் பின்னால் இருந்து வேகமாக வந்த லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார்

நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கை இன்று பத்தரை லட்சத்தை தாண்டியுள்ளது பக்ரீத் திருநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சிறுபான்மை சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது